பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தவாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பிரதுர் திரு

நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

ராமேஸ்வர் டெலி கூறியுள்ளார்

உத்தரவிட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் கூறியுள்ளார்

இன்று நடைபெறும் ஆட்டங்களில் பாகிஸ்தான் ஆட்கானிஸ்தானையும் நியுசிலாந்து ஆஸ்திரேலியாவையும் எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் உறுதியேற்க வேண்டுமென்று தெரிவித்தார் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு இக்கூட்டம் உதவியிருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு டிரம்ப் ஜப்பான் பிரதமர் சின் சோ ஆபேயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பிரிக்ஸ் நாடுகளின் தனிப்பட்ட கூட்டமும் நேற்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் உலக வர்த்தக அமைப்பின் பலதரப்பு வர்த்தக முறையில் உள்ள சில கட்டுப்பாடுகள் குறித்து ஆட்சேபம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உலக வர்த்தக மையம் வர்த்தகத்தைப் பொறுத்தவரை அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய தெளிவாள பட்சபாதமற்ற முறையில் விதிமுறைகளை வெளிப்படையாக செயல்படுத்த வேண்டுமென்று தீர்மானம் கூறியுள்ளது அனைவருக்கும் சமமான வளர்ச்சியை உறுதி செய்யும் தீர்மானத்தை வரவேற்பதாக பிரதமர் கூறியுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய்கோகலே தெரிவித்துள்ளார்

மோடி செயற்கை அறிவு சைபர் பாதுகாப்பு மின்னணு முறையிலான நடவடிக்கைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்புத் திட்டங்களை மேற்கொள்வதற்கான ஆவோசனையில் ஈடுபட்டார் பிரதமர் திரு

பின்னர் பருவநிலை மாற்றம் கற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி தொடர்பாள ஆலோசனைகளையும் அவர் மேற்கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாளை மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்குளுக்கு உரையாற்றுகிறார்

இந்நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம் உணவுப்பதப்படுத்தும் துறையில் ஏராளமான வேலைவாய்ப்பு உள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு வர்த்தக வாய்ப்புகள் பெருமளவு இருப்பதாகவும் மத்திய உணவு பதப்படுத்துதல் இணையமைச்சர் திரு ராமேஸ்வர் டெலி கூறியுள்ளார் நேற்று ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதிலும் இத்துறையில் உணவுப் பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் மாபெரும் முதலீடுகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தைச் சேர்ந்த மீளவர்கள் மீள் பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட விரும்பினால் மத்திய அரசு அவர்களுக்குத் தேவையான உதவிகளை செய்யத் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் சிறுசேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு குறைத்துள்ளது சேமிப்பு வைப்பு தவிர அனைத்து திட்டங்களுக்குமான வட்டி விகிதம் பூஜ்யம் புள்ளி ஒரு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தேசிய சேமிப்பு சான்றிதழ் மற்றும் பொதுநல சேமநலநிதி ஆகிய திட்டங்களிலும் வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது

சுட்டவிரோதமாக நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டால் அந்த இடத்தில் உள்ள மோட்டார்கள் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னைய அடுத்த கவுரிவாக்கத்தில் சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிகுமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு நிலத்தடி நீர் எடுக்கப்படுவது தொடர்பாக நாளை மறுநாள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு காஞ்சிபுரம் ஆட்சியருக்கு உத்தரவிட்டது இருசக்கர வாகன ஒட்டிகளும் அவர்கள் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்க வேண்டுமென்று கென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையினருக்கும் மாநில உள்துறை செயலருக்கும் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிகுமார் மற்றும் கப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக ஏற்களவே கொடுத்த உத்தரவை கடுமையாக செயல்படுத்தவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் இனியும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் துறைத் தலைவர்கள் மேற்பார்வையிடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர்

தமிழகத்தில் ப்ளஸ் ஜன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் கடந்த ஆண்டு ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கும் மடிக்கணிணி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களுக்கு புதியதாக கொண்டுவரப்பட்டுள்ள பாடத்திட்டம் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறையைப் பொறுத்தவரை சட்டமன்றத்தில் இதற்கான மானியக் கோரிக்கையின்போது புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார் புதிய பாடத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் மாணவர்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கல்வித்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்னைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தொலைநோக்குத் திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அணைகளில் உள்ள நீரை பயன்படும் விதத்தில் நிர்வகிக்க வேண்டும் என்றும அவர் சுட்டிக்காட்டினார் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இலங்கையில் போதை மருந்து கடத்தல் வழக்கில் நான்கு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை எதிராக அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டு அதிபர் மரண தண்டனைக்கான உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இந்தச் செயல் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு

இது தொடர்பாக அவர் அதிபர் மைத்ரி பால சிறிசேனாவுடன் நேற்று தொலைபேசியில் மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் இதனையடுத்து ஒரு வாரத்திற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாது என்று சிறைத்துறை அறிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் வடகொரியாவுடன் பேச்சு நடத்துவது குறித்து தமக்கு ஆட்சேபனையில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப்தெரிவித்துள்ளார்

மதம் தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையில் உண்மையில்லை என்றும் ஒருதலைப்பட்சமானது என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது

தமிழக அரசின் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வெகுமதி நிதித் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது

பின்னர் லாட்ஸ்சில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் நியுசிலாந்து ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது நாளை பெர்கிம்ஹாமில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது